முழுவதும் எஞ்சியுள்ள கட்டங்களுக்கான தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அரசியல் கட்சிகள் தங்களிடம் உள்ள தேர்தல் பத்திரங்கள் மற்றும் நன்கொடையாளர்களின் விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

முதல்கட்ட மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று முடிவடைந்த்தைத் தொடர்ந்து எஞ்சியுள்ள கட்டங்களுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பல்வேறு அரசியல் கட்டத் தலைவர்கள் நாடு முழுவதும் தீவிரப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகரில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகையில் நாடு பாதுகாப்பாக இருந்தால்தான் நாட்டு மக்களின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்றார் ஜம்மு காஷ்மீர் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாகவே காங்கிரஸ் செயல்பட்டு வருவதாகவும் பிரிவினைவாதம் பிறந்ததே காங்கிரஸ் கட்சியில் இருந்துதான் என்பதால் அக்கட்சியிடம் இருந்து வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து கர்நாடக மாநிலம் கங்காவதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நடப்பு தேர்தல் நாடு முக்கியமா குடும்பம் முக்கியமா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் என்றார் பிரதமர் இன்று கேரள மாநிலம் கோழிக்கோட்டிலும் தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று தமிழகத்தில் பிரச்சாரப் பயணம் மேற்கொண்டுள்ளார் இன்று பிற்பகல் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டத்தில் அவர் பேசுகையில் பிஜேபி தமிழக மக்களுக்கு வெறுப்பு அரசியலில் ஈடுபடுவதாகவும் தமிழகம் நாக்பூரில் இருந்து ஆளப்படுவதை இனி அனுமதிக்கமாட்டோம் என்றும் கூறினார்

தொடர்ந்து சேலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு ராகுல்காந்தி நடப்பு அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் வெற்று முழக்கம் மட்டுமே என்றார் நிஜமான இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தையும் தமிழகத்தில் தயாரிப்போம் திட்டத்தையும் காங்கிரஸ் கொண்டு வரும் என்றும் அவர் கூறினார் தொடர்ந்து தேனியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு ராகுல்காந்தி இன்று மதுரையிலும் பிரச்சாரப் பொதுக் கூட்டத்தில் பங்கேற்கிறார்

நன்கொடையாளர்களின் நன்கொடைத் தொகை மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்களையும் அரசியல் கட்சிகள் சமர்ப்பிக்க வேண்டும் என இடைக்கால உத்தரவு ஒன்றில் நீதிமன்றம் கூறியுள்ளது கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட தேர்தல் பத்திரத் திட்டத்தின் செல்லுபடித் தன்மையை ஆட்சேபித்து அரசுசாரா அமைப்பு ஒன்றினால் தாக்கல் செய்யப்பட்டு உள்ள மனு மீது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதிகள் திரு தீபக் குப்தா திரு சஞ்சீவ் கன்னா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று இவ்வாறு மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட தேர்தல் பத்திரத் உத்தரவிட்டது திட்டத்தின் கீழ் இந்திய பிரஜைகள் மற்றும் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட கார்ப்பரேட் நிறுவனங்கள் தனியாகவோ அல்லது கூட்டாகவோ வங்கிகளில் பணம் செலுத்தி தேர்தல் பத்திரங்களை வாங்கலாம் இப்பத்திரங்களை நன்கொடையாகப் பெறும் அரசியல் கட்சிகள் வங்கிக் கணக்கு மூலமாக மட்டுமே அவற்றை பணமாக்கிக் கொள்ள முடியும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் பதிவு பெற்று முந்தைய மக்களவை தேர்தல் அல்லது சட்டமன்ற தேர்தலில் ஒரு சதவிகித்ததிற்கு குறையாத வாக்குகளைப் பெற்ற அரசியல் கட்சிகள் மட்டுமே தேர்தல் பத்திரங்களைப் பெற்றுக் கொள்ள இயலும்

வெங்கையாநாயுடு கூறியுள்ளார்

அனைவரையும் உள்ளடக்கிய நிதிக் கட்டமைப்பே சீர்திருத்தப் பணிகளின் முக்கிய நோக்கம் என்பதால் வங்கிகள் தங்களின் சேவைகளை மேம்படுத்திக் கொள்ளவும் தேவையற்ற கசிவுகளைத் தவிர்க்கவும் பாடுபட வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார் வங்கிகள் தற்போது டெபாசிட் திரட்டி வட்டி வழங்கும் நிறுவனங்கள் மட்டுமே அல்ல என்றும் இந்தியப் பொருளாதாரத்தின் வளர்ச்சிப் பணிகளில் வங்கிகளுக்கு முக்கியப் பங்கு இருப்பதால் வர்த்தகர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் நிதித் தேவைகளை திறம்பட்ட முறையில் பூர்த்தி செய்யும் வகையில் வங்கிகள் செயல்பட வேண்டும் என்றும் டிஜிட்டல் முறையில் தங்களின் சேவைகளை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு வெங்கையாநாயுடு வலியுறுத்தினார்

மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரியில் குப்பை வரியை நீக்குவோம் என்றும் குடிநீர் வரி மற்றும் மின்கட்டணத்தை குறைப்போம் என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறினார் புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போதுதான் புதுச்சேரியின் வளர்ச்சியை கண்டிருக்கின்றோம் ஆனால் இப்போது புதுச்சேரியை மோடி அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது புதுச்சேரியின் வளர்ச்சித் திட்டங்களை எல்லாம் டாக்டர் கிரண்பேடி மூலம் தடுத்து வருகிறது என்றார்

மண்ணாடிபட்டு பகுதியில் மக்களவை தேர்தலுக்கான என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் நாராயணசாமிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசு மத்திய அரசுடன் மோதல் போக்குடன் ஈடுபட்டுக் கொண்டு திட்டங்களை அமல்படுத்தாமல் எதிர்க்கட்சிகள்தான் திட்டங்களைத் தடுப்பதாக குற்றம் சாட்டுவதாகக் கூறினார்

ரங்கசாமி குறிப்பிட்டார் நலிவடைந்த பிரிவினரின் நலனை மேம்படுத்துவதில் அண்ணல் அம்பேத்கார் ஆற்றிய பங்களிப்பை நினைவுகூரும் வகையில் புதுடில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அரசியல் நிர்ணய சபையில் அண்ணல் அம்பேத்கார் ஆற்றிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உரைகளின் தொகுப்பு நூலை பிரசார் பாரதி தலைவர் திரு சூர்யபிரகாஷ் வெளியிட்டார் சமூக நீதிக்கும் தேசிய ஒற்றுமைக்கும் அண்ணல் அம்பேத்கார் ஆற்றிய பங்களிப்பு நிஜமாகவே மகத்தானது என்று அவர் கூறினார் இந்திய அரசியல் சாசனத்தின் வரைவைத் தயாரிக்க இண்டர்நெட் யுகத்துக்கு முந்தைய காலத்தில் அண்ணல் அம்பேத்கார் மேற்கொண்ட ஆராய்ச்சிகள் உள்ளபடியே அசாதாரணமானவை என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டை கட்டியமைக்கும் பணிகளில் அண்ணல் அம்பேத்கார் ஆற்றிய பங்களிப்பை புரிந்து கொண்டு மதிக்க மாணவர்கள் அம்பேத்காரின் உரைகளை படிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா டெல்லி அணிகள் மோத உள்ளன